உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

நிலவுக்கு அனுப்பப்பட்டுள்ள சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் சுற்று வட்டப்பாதை மூன்றாவது முறையாக மேலும் அதிகரிப்பட்டுள்ளது தாய்லாந்து ஒப்பன் பேட்மின்டன் போட்டியில் இன்று இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் ஹான் யூவை எதிர்த்து விளையாடுகிறார் உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

பெளின் நாட்டின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசிய குடியரசுத்தலைவர் கூட்டு முயற்சி அனைவருக்குமான வளர்ச்சி மற்றும் நப்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்திய அரசு செயல்படுவதாகவும் அதன் மூலம் உறுதியாள வளமையான இந்தியாவை உருவாக்க இந்திய அரசு முயற்சி எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

ஐக்கிய நாடுகள் சபையில் பாதுகாப்பு குழுவில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு பெளின் ஆதரவு தெரிவித்துள்ளதற்கு அவர் நன்றித் தெரிவித்தார் இன்று பெளிளில் உள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து உரையாடும் குடியரசுத்தலைவர் திரு ராம்நூத் கோவிந்த் பின்னா் காம்பியா நாட்டுக்கு புறப்பட்டுச் செல்கிறாா் இந்தியாவுக்கும் மொசாம்பிக்கும் இடையே பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட இரண்டு முக்கிய ஒப்பந்தங்கள் நேற்று கையெழுத்திடப்பட்டன

இந்த ஒப்பந்தம் இருநாடுகளுக்கு இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் இதன் காரணமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்றும் அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மியான்மரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அப்போது தமது மியான்மா் பயணத்தின்போது தனக்கு வழங்கப்பட்ட வரவேற்புக்கும் விருந்தோப்பலுக்கும் பிரதமர் நன்றித் தெரிவித்துக்கொண்டார் தீவிரவாதிகள் மீதான நடவடிக்கை ரானுவ கூட்டு பயிற்சி மற்றும் கடல்சாா் பாதுகாப்பு ஆகியவற்றடன் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்காள கூட்டு முயற்சி ஆகியவற்றில் இருநாடுகளும் முன்னேற்றம் கண்டுவருவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக தேர்தலில் வெற்றிபெற்று ஆட்சி அமைத்ததற்கு மியான்மர் குழுவினர் பாராட்டுத் தெரிவித்தனர் பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் மற்றும் துணை முதலமைச்சர் திரு குஷில் மோடி ஆகியோருடன் தொலைபேசியில் கேட்டறிந்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு அளைத்து உதவிகளும் வழங்கும் என்று தனது டுவிட்டர் பதிவில் பிரதமர் தெரிவித்துள்ளார் பீகாரில் தொடர்ந்து பெய்துவரும் கனமழை காரணமாக மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளது

மாநிலங்களவையில் மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்த நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாகூர் வாடிக்கையாளர்களின் நலனை பாதுகாப்பதற்காகவே இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதாக கூறினார்

நலிவடைந்த மக்கள் அன்றாடம் பாடுபட்டு சும்பாதிக்கும் ஊதியத்தை போலி திட்டங்களில் முதலீடு செய்து கடும் ஏமாற்றத்திற்கு உள்ளாவதாகவும் இதற்கு முற்றப்புள்ளி வைக்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முதலீடு செய்த பணத்தை திருப்பித் தராதவர்களின் சொத்துக்களை முடக்கி வாடிக்கையாளரின் பணத்தை அவர்களுக்கே திருப்பி அளிப்பதற்கு இந்த மனோதா வகை செய்கிறதுமக்களவையில் இந்த மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டதையடுத்து விரைவில் இது சுட்டமாக்கப்படும்

வானில் பறந்து கொண்டிருந்த விமானம் ராவல்பிண்டி அருகே வீடுகள் அதிகம் உள்ள பகுதியில் விழுந்து நொறுங்கியதால் அதிகமானோா் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள கெய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தகவல்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை நிலவுக்கு அனுப்பப்பட்டுள்ள சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் சுற்று வட்டப்பாதை மூன்றாவது முறையாக மேலும் அதிகரிப்பட்டுள்ளது சந்திரனை நோக்கிய பயணத்தை விண்கலம் வெற்றிகரமாக தொடருவதாக இஸ்ரோ அதிகாரிகள் தெரிவித்தனர்

இதில் தமிழ்நாடு புதுச்சேரி

குட்கா மோசுடி வழக்கில் சிபிஐ பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையின்படி அடையாளம் தெரியாத மத்திய மாநில அரசு அதிகாரிகளின் சொத்துக்கள் பண மோகடி சுட்டத்தின்கீழ் அமவாக்கத்துறை முடக்கி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் குட்கா தயாரிப்பது இறக்குமதி செய்வது விளியோகம் செய்வது ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளது இதனை மீறி குட்கா இருமாநிலங்களிலும் விற்கப்படுவதை அடுத்து சிபிறு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான பிரச்னைகளுக்கு முனனுரிமை அளிக்கப்படும் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் ஹரியாளா மாநிலத்தின் மானேசில் தேசிய பாதுகாப்பு படையின் சார்பில் இம்பம்லை ஏறும் குழுவினர் புறப்பட்டு செல்லும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பாதுகாப்பு படையினருக்கு தேவையான நவீன தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் வழங்கப்படும் என்று கூறினார் மும்பை தாக்குதல் பதுன்கோட் மற்றும் அக்ஷாதாம் ஆலய தீவிரவாத தாக்குதல் ஆகியவற்றின்போது தேசிய பாதுகாப்பு படையினர் சிறப்பாக செயல்பட்டதற்கு பாராட்டுத் தெரிவித்தாா்

குறிப்பாக ஆப்கானிஸ்தான் பாலஸ்தீன் சீரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் இதில் இடம்பெற்றுள்ளன இது குறித்த ஆண்டறிக்கையை ஐக்கிய நாடுகளின் பொது செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வெளியிட்டார்

ஏற்கனவே குழந்தைகளுக்கு எதிராக வன்முறைகளில் ஈடுபடும் நாடுகளின் கறப்பு பட்டியலை ஐக்கிய நாடுகள் தயாரித்துள்ளது அந்த பட்டியலில் புதிதூக சில நாடுகள் இடம்பெறுவது குறித்து திரு ஆன்டனியோ குட்ரஸ் வருத்தம் தெரிவித்தாா்

இதுகுறித்து பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ அடுத்த அதிபர் தேர்தலுக்கு முன்பாக ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க பளடகள் படிப்படியாக குறைக்க முயற்சிகள் எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார்